பட்டியலில் தங்களை இணைத்துக்கொள்ளவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமளைக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி அடிக்கல் நாட்டினார்

அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மக்களவை தலைவா் திருமதி கமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார்

இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இறுதியாட்டத்தில் சாய்னா நேவால் இன்று கரோலினா மரீனை எதிர்கொள்கிறார்

ஒற்றையர் இறுதி போட்டியில் நோவக் ஜோக்கோவிச்சும் ரஃபேல் நடாலும் மோதுகின்றனா்

அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் தமது எண்ணங்களை மக்களிடையே பகிர்ந்தகொள்ள அவர் இன்று உரையாற்றினார் நாட்டிற்கான பொறுப்புகளை தங்கள் தோளில் சுமக்கும் வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைத்துள்ளதாக அவர் கூறினார் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை மக்கள் உணரவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் ஜனநாயகம் வலுப்படுத்தப்படுவதை உறுதிசெய்வதில் தேர்தல் ஆணையத்தின் ஒப்பற்ற பங்களிப்பிற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் ஒவ்வொரு வாக்காளருக்கும் வாக்களிக்கும் உரிமையை உறுதிசெய்ய அனைத்துவித முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதம்் குறிப்பிட்டார் கதந்திரமான நியாயமான தேர்தல் நடைபெறுவதை உறுதிசெய்வதில் மாநில தேர்தல் அமைப்புகளும் பாதுகாப்பு ஊழியர்களும் மற்ற ஊழியர்களும் செய்யும் பங்களிப்பையும் பிரதமர் பாராட்டினார் மக்களுடன் இணைப்பை ஏற்படுத்துவதற்கு அகில இந்திய வானொலி மிகசிறந்த கருவியாக உள்ளது என்று அவர் கூறினார்

ஆசாத் ஹிந்த் வானொலி மூலம் ஒலிபரப்பான நிகழ்ச்சிகள் மிகவும் பிரபலமானவை என்றும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மிகப்பெரிய உந்துசக்தியாக இவை இருந்தன என்றும் பிரதம் தெரிவித்தார்

இயற்கைசீற்றக் காலங்களிலும் ரயில் மற்றும் சாலை பாதுகாப்பிலும் பயன்படும் வகையில் விண்வெளி தொழில்நுட்பத்தின் மூலமான கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கருவிகள் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு மட்டுமின்றி அவர்களின் பாதுகாப்பையும் உறுதிசெய்வதாக அவர் கூறினார் மத்திய அரசின் கேவோ இந்தியா முன்முயற்சி பற்றி விவரித்த பிரதம் திரு நரேந்திரமோடி பல இளம்வீரர்களுக்கு இது வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றார்

நாட்டின் அனைத்து பகுதி மக்களும் ஆரோக்கியமானவர்களாக வாழ்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

கன்னிபாகுமரியிலிருந்து கஷ்மீர் வரையும் குவஹாத்தியிலிருந்து குஜாத் வரையும் என நாட்டின் அனைத்து பகுதி மக்களும் பயனடையும் வகையில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க தமது அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் கூறினார்

இந்த விழாவில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை தஞ்சாவூர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைகள் ஆகியவற்றில் பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவ பிரிவுகளையும் பிரதம் தொடங்கி வைத்தார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சா திரு ஒ பன்னீர்செல்வம் மக்களவை துணைத்தலைவர் திரு தம்பிதுரை உள்ளிட்டோர் விழாவில் கலந்துகொண்டனர் முன்னதாக தில்லியிலிருந்து தனிவிமானம் மூலம் மதுரை வந்த பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மண்டேலா நகரில் ்பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமா் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற உள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு சர்வதேச மற்றும் உள்நாட்டு பயணங்களின்போது வழங்கப்பட்ட பரிசுப்பொருட்கள் இன்று ஏலம் விடப்படவுள்ளன மத்திய கலாச்சார அமைச்சகம் இந்த ஏலத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது இதன் மூலம் கிடைக்கும் நிதி கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு செலவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சமுகத்திற்கு பயன்படும்வகையில் அறிவியல் சமுகத்தினா் தங்களின் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அனமச்சர் டாங்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார்

நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் வியாழக்கிழமை தொடங்குவதை அடுத்து வரும் புதன்கிழனம அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மக்களவை தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார் மக்களவையின் நடவடிக்கைகள் கமூகமாக நடைபெற பல்வேறு அரசியல் கட்சிகளின் ஆதரவை இந்த கூட்டத்தில் அவர் கோருவார்

பிரேசிலின் தென்கிழக்கு பகுதியில் இரும்புத்தாது கரங்க வளாகத்தில் பயன்படுத்தப்படாமல் இருந்த அணை ஒன்று இடிந்து விழுந்ததன் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது

பேட்மிண்டன் போட்டியில் இன்று மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவால் ஸ்பெயின் நாட்டின் கரோலினா மரீனை எதிர்கொள்கிறார்

இந்தப்போட்டித்தொடரில் பங்கேற்ற இந்தியவீரர்கள் வீராங்கனைகளில் சாய்னா நேவால் மட்டுமே இறுதிப்போட்டி வரை முன்னேறி களத்தில் உள்ளார் ஒலிப்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிவி சிந்துவும் தரவரிசைப்பட்டியிலில் எட்டாவது இடத்தில் உள்ள கிடாம்பி ஸ்ரீகாந்தும் காலிறுதி ஆட்டங்களில் தோல்வியுற்று வெளியேறினர் ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் உலகின் முதல் நிலை வீரர் நோவாக் ஜோக்கோவிக் ம் முன்னணி வீரர் ரபேல் நடாலும் மோதுகின்றனர் முன்னதாக மெல்பர்னில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றயைர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஜப்பாளின் நவோமி ஒசாகா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச்சென்றார்